நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதை ஜன் அவுஷதி மக்கள் மருந்தகங்கள் உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

மறைந்த திமுக பொதுச்செயலர் க

உயர்தரத்துடனும் பாதுகாப்புடனும் இம்மருந்துகளின் தரம் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் பராமரிக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக எடுத்துரைத்தார் நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சிகிச்சை என்ற அரசின் நோக்கத்திற்கு இடையூறான அம்சங்களை கண்டறிந்து அவற்றை நீக்க முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் அவா குறிப்பிட்டாா் மேலும் சிறந்த மருத்துவமனைகள் சிறந்த மருத்துவப் பணியாளர்கள் என்பதே தமது தலையாய நோக்கம் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார்

கொரோனா வைரஸ் தொடர்பாக யாரும் பீதியடைய தேவையில்லை என்று அறிவுறுத்திய பிரதமர் இதுதொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் கொரோனா வைஸ் தொற்றை தடுக்க அனைவரும் நம்நாட்டு பாரம்பரிய முறையில் கைக்கூப்பி வணக்கம் செலுத்துமாறும் பிரதமர் கூறியுள்ளார்

மக்கள் மருந்தங்கள் மூலம் மாதந்தோறும் ஒரு கோடிக்கும் அதிகமான ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருவதாகவும் எடுத்துரைத்தார்

இந்த திட்டம் சுயவேலைவாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு பலரின் நீடித்த முறையான வருவாய்க்கும் வழி ஏற்படுத்தியுள்ளது

கடந்த ஒன்றாம் தேதி முதல் மக்கள் மருந்தகங்களில் ரத்த தான முகாம்கள் கருத்தரங்குகள் உள்ளிட்டவை மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்

கிஷன் ரெட்டி பங்கேற்ற இத்திட்டத்தை பிரபலப்படுத்தும் வகையில் ஒரு வார காலம் விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றார் உயிர்காக்கும் மருந்துகளின் மலிவு விலை திட்டமும் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறிய அமைச்சர் மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் மக்கள் மருந்தங்களை திறக்க முன்வந்தால் வேண்டிய உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்றார்

எடப்பாடி கே

உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகம் என்றும் எடுத்தரைத்த அவர் ஒரத்தூரில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அரசு மருத்துவமனை ஏற்படுத்தப்படும் என்றாா் ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் நாகை மாவட்ட மீனவர்களுக்காக பல்வேறு சிறப்பு திடடங்களை அரசு செயல்படுத்தி வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் மாவட்டத்தில் பல்துறை சார்பில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்

பிள்ளை மகளிர் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாட்டிலேயே பெண்கள் பாதுகாப்புடன் வாழும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக பெருமிதம் தெரிவித்தாா் ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பணியாற்றி வருவதை சுட்டிக்காட்டினார்

அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் தமது அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளார்

சென்னை துரைப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் டாக்டர்

கல்வி அராய்ச்சி நிறுவனத்தின் கல்வி அறக்கட்டளை சார்பில் ஒன்றரை கோடி ருபாய் மதிப்பிலான வகுப்பறைகள் ஆய்வுக் கூடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார்

அன்பழகன் இன்று சென்னையில் காலமானார்

உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

க ஸ்டாலின் திராவிடர் கழகத்தலைவர் திரு

வீரமணி மதிமுக பொதுச்செயலர் திரு

கோ நடிகர் ரஜினிகாந்த் உட்பட ஏராளமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் குடியரசு துணைத்தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் க அன்பழகனின் மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பு எனக் கூறியுள்ளார் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு துறைகளில் திறம்பட பணியாற்றி தமது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியவர் பேராசிரியர் அன்பழகன் என்றும் கூறினாா்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு

அழகிரி தேமுதிக தலைவர் திரு விஜய்காந்த் தமிழ்மாநில காங்கிரஸ் தலைவா் திரு

வாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவா் திரு

திருமாவளவன் உள்ளிட்டோர் அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

க

பெண்களுக்கு கல்வி நிலம் தொடர்பான உரிமைகள் பாதுகாப்பு சமவாய்ப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும்

நாளை மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளின் வெள்ளி வாகன வீதியுலாவைத் தொடர்ந்து மணிமுத்தாறில் தீர்த்தவாரி நடைபெறும்

நடப்பு போட்டித் தொடரில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதலிடத்தில் உள்ள இந்தியா நான்கு முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றுமா என்று இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர்